உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் உட்பட பல மத்திய அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டனர்

ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சியின்போது விமானத்துறையில் பலகோடி முரபாய் மதிப்பிலாள மோசடி வழக்கில் முன்னாள் விமானத்துறை அமைச்சர்திரு பிரபுல் பட்டேலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது

மையம் தெரிவித்துள்ளது

மற்றொருபோட்டியில் ஆப்காவிஸ்தான் ஆஸ்திரேலியாவை எதிர்த்து விளையாடி வருகிறது மத்திய உள்துறை அமைச்சராக திரு அமித்ஷா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் முன்னதாக உள்துறை செயலாளர் ராஜீவ் கவ்பா அவரை வரவேற்றார் இரண்டு இணை அமைச்சர்கள் திரு கிஷன் ரெட்டி மற்றும் நித்பானந்த ராய் ஆகியோரும் பொறுப்பேற்றுக்கொண்டனர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக திரு ராஜ்நாத்சிங் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார்

முன்னதாக திரு ராஜ்நாத்சிங் தில்லியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவர் தனது டிவிட்டர் பதிவில் நாட்டின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த தாம் பாடுபடப்போவதாக குறிப்பிட்டுள்ளார் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார் அவருடன் இணையமைச்சரான திரு பபுல் சுப்ரியோவும் பொறுப்பேற்றுக்கொண்டார் கற்றுக்சூழலை பாதுகாக்கும் அனைத்து அம்சங்களுக்கும் முன்னூரினம அளிக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ள காலநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் உடன்படிக்கைக்கான நடவடிக்கைகளை தாம் செயல்படுத்தப்போவதாக அவர் கூறியுள்ளார் வளர்ச்சிப்பணிகளுக்கு கற்றுச்சூழல் பாதுகாப்பு தடையாக இருக்காது என்றும் அவர் கூறினார் கற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிப்பணிகள் ஒருசேர செயவ்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சிறப்பாக பணியாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டா்

மக்கள் எதிர்கொள்ளும் பிரக்சினைகளை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் என்றும் திருமதி சோனியாகாந்தி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் திருமதி சோனியாகாந்திக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கிடையே நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சோனியாகாந்திக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் ஏர் இண்டியா விமான நிர்வாகத்தில் பலகோடி நஷ்டம் ஏற்படுத்தியதை தொடர்ந்து அவர் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக தீபக் தல்வார் என்ற தரகர் கைது செய்யப்பட்டார் அவர் அளித்த சாட்சியங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது சுட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை திரு பிரபுல்பட்டேல் மீது பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது சமீபத்தில் தீபக் தல்வார் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் பள்ளிப் பாடத் திட்டத்தில் இருமொழி கொள்கை தொடரும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரறிஞர் அண்ணா முதலமுச்சராக இருந்த காலத்திலிருந்து தற்போது வரை இருமொழி கொள்கையே பின்பற்றப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கை குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்த அமைச்சர் தமிழக அரசின் நிலைப்பாடு மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் உயர்கல்வித் துறையில் பல்வேறு மாற்றங்களை அஇஅதிமுக அரசு கொண்டு வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாணவர்களின் கல்வித் திறனை மேம்படுத்துவதற்காக நடப்பு கல்வியாண்டில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு பத்து மற்றம் பன்ளிரெண்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டங்கள் கொண்டுவரப் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் எட்டு வகுப்புகளுக்கு மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டங்களுக்கான புத்தகங்களை வரும் திங்கட்கிழமையன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட உள்ளதாகவும் பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் பனிக்கு வரும் போது கண்ணியமான ஆடைகளையே அணிந்து வர வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பிறப்பித்துள்ள உத்தரவில் அரசு அலுவலகங்களில் கண்ணியத்தை காக்கும் வகையிலான தூய்மையான ஆட்களை அணிந்து வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பெண் அரக ஊழியர்கள் சேலை சல்வார் கம்மீஸ் தப்பட்டாவுடன் கூடிய கடிதார் ஆகியவையும் ஆண் அரசு ஊழியர்கள் சட்டை பேண்ட் மற்றம் வேட்டி அணிந்து வரலாம் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக கலாச்சார ஆடைகள் அல்லது இந்திய பாரம்பரிய ஆடைகள் அனுமதிக்கப்படுவதாகவும் டீஷர்ட் போன்ற கேஷ்வல் ஆடைகளுக்கு அனுமதியில்லை என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தொடர்பாக தேசிய அளவில் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஐந்து நகரங்களை மத்தியஅரசு இது பட்டியலிட்டுள்ளது தில்லி சிம்லா மைசூர் அகமதாபாத் மற்றும் ராஞ்சி ஆகிய இந்து நகரங்களில்இந்நிகழ்ச்சி நடத்தப்படும் திரு நரேந்திரமேளாடி இரண்டாவது முறையாக பிரதமராக பொறப்பேற்றபின் நடைபெறம் முதலாவது பொது நிகழ்ச்சி என்பதால் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியை நடத்த மத்தியஅரசு திட்டமிட்டுள்ளது சர்வதேச யோகா தினத்திற்கு முன்பாக இரண்டு நாட்கள் யோகா மகோத்ஸவ் என்ற நிகழ்ச்சி தில்லியில் உள்ள மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா அமைப்பில் நடத்தப்படும் இதில் பத்தாயித்திற்கும் மேற்பட்டோர் கலந்துகொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் யோகா ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கலந்துகொள்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளை ஏற்று

இந்தியா பசிபிக் மண்டலத்தின் வளர்ச்சியில் உறுதியுடன் இருப்பதென இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகள் முடிவு செய்துள்ளன பாங்காக்கில் இந்த நான்கு நாடுகளின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

அங்குள்ள பீச் முனிசிபல் மையத்தில் பணியாற்றிய ஒருவர் இந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டார் அவர்குறித்த விவரங்களை அமெரிக்க காவல்துறை வெளியிடவில்லை இந்த துப்பாக்கிச்சூட்டில் காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரி ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்

அரபிக்கடலிள் தென்பகுதி மற்றும் தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்னும் இரண்டொரு நாட்களில் அரபிக்கடல் பகுதி முழுவதும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வாய்ப்புள்ளதாக இந்திய வாளிலை மையத்தின் தலைமை இயக்குநர் எம் மொகபாத்ரா தெரிவித்துள்ளார் இதனிடையே பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தின் தெற்குபகுதி மத்தியட்பிரதேசத்தின் வடபகுதி ஆகிய இடங்கள் மற்றும் ஜார்கண்ட் மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது

ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் தெலுங்கானா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ் ஹைதராபாதில் உள்ள பப்ளிக் கார்டனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து மரியாதை செலுத்துகிறார் அதன்பின்னர் நடைபெறும் கலைநிகழ்ச்சிகளை மக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது